முதலமைச்சர் திரு எடப்பாடி

முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு

பெடரர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார்

இதன் மூலம் இரண்டாயிரம் பேருக்கு நேரடி மறைமுக வேலைவாய்ப்பு கிடைக்கப்படுவதோடு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறவும் வழிவகை ஏற்படும்

பிரகலாத் பட்டேல் தலைமையில் உயர் அதிகாரிகள் வரும் ஒன்றாம் தேதி முதல் சுற்றுலா வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர் புதுதில்லியில் இதை தெரிவித்த திரு

முதல்கட்டமாக வரும் ஒன்றாம் தேதி தாம் லே செல்ல இருப்பதாகவும் அங்கிருந்து ஜம்மு காஷ்மீர் சென்று சுற்றுலா தலங்களை கண்டறிந்து ஆய்வு மேற்கொண்டு வழிகாட்டிகளுக்கு சிறப்பு திறன்மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்க ஆவன செய்ய இருப்பதாக குறிப்பிட்டார்

இம்மாநாட்டை நடத்துவதில் இந்தியா பெருமிதம் கொள்வதாகவும் திரு

அமித்காரே வலியுறுத்தியுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் சிறந்த சமூக வானொலி நிலையங்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் விருதுகளை நாளை வழங்க உள்ளார்

சுகுமார் இன்று கொடியசைத்து துவக்கிவைத்தார்

சுமித் நகல் இந்த போட்டியில் தோல்வியடைந்த போதிலும் ரோஜர்